நிறைவடைகிறது

விவசாயிகள் ஆண்டுக்கு ஒரு வட்சம் ரூபாய் சேமிக்கும் வடிகையில் நாட்டிலேயே முதலாவதாக இயற்கை ளிவாயு மூலம் இயக்கப்படும் டிராக்டர் நாளை தொடங்கி வைக்கப்படுகிறது

நாளை சென்னையில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் முதல்கட்ட அமா்வு இன்றுடன் நிறைவடைகிறது நாளை நடைபெறவிருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இன்றைய கூட்ட நேரம் பிற்பகல் மூன்று மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது

கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் ஒரு கோடியே இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

நாட்டிலேயே முதலாவதாக இயற்கை ளரிவாயு மூலம் இயக்கப்படும் டிராக்டர் நாளை தொடங்கி வைக்கப்படுகிறது இத்தகைய டிராக்டர் பயன்படுத்தப்படுவதால் விவசாயிகளின் எரிபொருள் செலவில் ஆண்டுக்கு ஒரு லட்சும் ரூபாய்க்கு மேல் சேமிக்கப்படுவது மிக முக்கியமான பயனாகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பை உருவாக்க உதவும் என்றும் கூறியுள்ளது

மொரோக்கோவின் தடுப்பூசி இயக்கத்தை தொடர்வதற்கு இந்த தொகுப்பு உதவும் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சக அறிவியல் குழு உறுப்பினா் திரு சயீத் அஃபீஃப் தெரிவித்தாா்

உத்ராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் பனிமலை சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து இரவு பகலாக நடைபெற்று வருகிறது

இருப்பினும் தண்ணீரும் சகதியும் நிறைந்திருப்பதால் மீட்பு நடவடிக்கையில் சிரமம் ஏற்பட்டுள்ளது

மாநிலங்களவையில் இன்று இதனைத் தெரிவித்த அமைச்சர் ரயில்வேயின் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்றார் சுய சார்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் ஊரகப் பகுதி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகள் நலனுக்கும் உதவிடும் வகையிலும் பல்வேறு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ளதாக திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு ராமசாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

பல்வேறு திட்டங்களின் தற்போதைய நிலை பற்றியும் நிதி வசதி பற்றியும் அவா் ஆய்வு செய்தாா் இந்த யுளியன் பிரதேசத்தில் வேலைவாய்பபின்மையை போக்குவத்றகு இத்தகைய கல்வி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதை முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு சாமூன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மெக்ஸிகோ எல்லையில் சுவர் எழுப்புவதற்கான திட்டத்திற்கு நிதி ஒதுக்க அமெரிக்க முன்னாள் அதிபர் திரு டொளால்டு ட்டிரம்ப் பிறப்பித்த தேசிய அவசரகால உத்தரவை தற்போதைய அதிபர் திரு ஜோ பைடன் ர்த்து செய்துள்ளார் முந்தைய உத்தரவு தேவையற்றது என்றும் மக்களின் வரிப்பணம் இந்த கவருக்காக இனிமேலும் செலவிடப்பட மாட்டாது என்று நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் திரு ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே மியான்மில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக தொடர்ச்சியான நிர்வாக நடவடிக்கைகளை அதிபர் திரு பைடன் அறிவித்துள்ளார் மியான்மில் ஆட்சி கவிழ்ப்புக்கு பொறப்பானவர்களாக கருதப்படும் பத்து தனி நபர்கள் முன்று நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அமெரிக்க நிதித்துறை அறிவித்துள்ளது மியான்ம் ரானுவ தலைமை தளபதி மின் ஆங் வேங் உள்ளிட்ட ஆறு ரானுவ மூத்த அதிகாரிகள் தனி நபர்களில் அடங்குவார்கள் என்று அந்த துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அமெிக்காவில் இவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சொந்தமாக இருக்கும் அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது மியான்மருக்கு மிக முக்கியமான பொருட்களின் ஏற்றுமதிக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன சீன மக்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான புத்தாண்டு அல்லது வசந்த விழா இன்று கொண்டாடப்படுகிறது எருது ஆண்டு என்று இந்த புத்தாண்டு அழைக்கப்படுகிறது

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை சென்னையில் தொடங்குகிறது